வடகிழக்கு பருவ மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி வரும் திங்கட்கிழமை ஆலோசனை மேற்கொள்கிறார்

எல் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் போட்டியில் துபாயில் இன்றிரவு ஏழரை மணிக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களுரு அணியை எதிர்கொள்கிறது

நரேந்திரமோடி ஸ்வமித்வா சொத்து அட்டை வழங்கும் திட்டத்தை புதுதில்லியில் நாளை காணொலி மூலம் தொடங்கி வைக்கிறார் நாடு முழுவதும் ஆறரை லட்சத்திற்கும் அதிகமான கிராமங்களில் வசிக்கும் மக்களின் வாழ்வில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த திட்டத்தின்கீழ் மத்திய மாநில அரசுகளின் கடனுதவி நிதிச் சலுகைகள் உள்ளிட்டவற்றை இவர்கள் எளிதில் பெற முடியும்

அரசின் தொடர் தீவிர சோதனை சிகிச்சை தடுப்பு நடவடிக்கைகளால் புதிய தொற்று பாதிப்பு எண்ணிக்கையை விட குணமடைபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது

ஹர்ஷவர்த்தன் விடுத்துள்ள செய்தியில் நாடு முழுவதும் ஒருங்கிணைந்த தரமான மனநல முமுத்துவ சேவைகளை வழங்க மத்திய அரசு உறுதி பூண்டிருப்பதாக தெரிவித்துள்ளார் மனநல பிரச்சனைகளை களைய எவ்வித தயக்கமும் இன்றி பாதிக்கப்பட்டவர்கள் சிகிச்சை பெற முன்வர வேண்டும் என கேட்டுக்கொண்டார்

எடப்பாடி கே பழனிச்சாமி வரும் திங்கட்கிழமை ஆலோசனை மேற்கொள்கிறார் சென்னை தலைமைச் செயலகத்தில் நிதி வருவாய் தீயணைப்பு காவல்துறை உள்ளிட்ட பல்துறை உயர்அதிகரிகாரிகள் பங்கேற்கும் இக்கூட்டத்தில் தாழ்வான பகுதிகளில் வசிப்போரை பாதுகாப்பான இடங்களில் தங்க வைப்பது உள்ளிட்ட முன்னேற்பாடுகள் குறித்து ஆலோசிக்கப்படும் இதனைத்தொடர்ந்து வரும் செவ்வாய் புதன்கிழமைகளில் கோவிட் தடுப்பு பணிகள் மற்றும் வளர்ச்சி திட்டப்பணிகள் குறித்து தூத்துக்குடி விருதுநகர் கன்னியாகுமரி மாவட்டங்களில் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொள்கிறார் மாவட்டங்களில் கோவிட் தடுப்பு நடவடிக்கைகளின் முன்னேற்றம் நோய்த்தொற்றை கட்டுப்படுத்துவது உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கும் முதலமைச்சர் முடிவுற்ற பணிகளை தொடங்கி வைப்பதோடு புதிய பணிகளை துவக்கி வைக்கிறார் இதனிடையே தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் முன்னேற்பாட்டு பணிகளை மாநில செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு இன்று ஆய்வு செய்தார்

ஈரோடு மாவட்டம் கொடிவேரி ஊராட்சியில் குக்கிராமங்கள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ஒன்றே முக்கால் கோடிருபாய் மதிப்பிலான சாலை மேம்பாட்டு பணிகளை இன்று தொடங்கி வைத்த அவர் கட்டாய கல்வி திட்டத்தில் மாணவர் சேர்க்கைக்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக கூறினார்

முனுசாமி இன்று வழங்கினார்

கள்ளக்குறிச்சியில் தபால் அலுவலகம் வங்கி காப்பீடு நிறுவனம் உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் மக்கள் முகக்கவசங்கள் கட்டாயம் அணிந்து வர அறிவுறுத்தப்பட்டுள்ளது

இதுகுறித்து எமது சேலம் செய்தியாளரிடம் பேசிய அவர்

கிரண் குராலா இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் பணிகளின் முன்னேற்றம் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்த அவர் விரைந்து முடிக்க அறிவுறுத்தினார் அரியலூர் மாவட்டத்தில் நடைபெறும் வளர்ச்சித்திட்டப் பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ரத்னா இன்று ஆய்வு செய்தார் அரியலூர் விக்கிரமங்கலம் இடையே பதினான்கரை லட்சம் ரூபாய் மதிப்பில் சாலைவிரிவாக்கம் அணுகுசாலை பணிகள் உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்த அவர் பணிகளை விரைந்து முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருமாறு அறிவுறுத்தினார்

இதன் காரணமாக கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் திருவண்ணாமலை மாவட்டங்களில் மிக கனமழையும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவள்ளுர் கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழையும் பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது குமரிக்கடல் மன்னார் வளைகுடா அந்தமான கடல்பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இன்று தொடங்கி நாளை மறுநாள் வரை இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள்

பிரெஞ்ச் ஓப்பன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் இறுதி ஆட்டத்தில் இன்று போலந்தின் ஸ்வயாடெக் அமெரிக்காவின் கெனின் சோபியாவை எதிர்கொள்கிறார் ஆடவர் ஒற்றையர் இறுதி ஆட்டத்தில் ஸ்பெயினின் ர

பேல் நடால் செர்பியாவின் நொவோக் ஜோக்கோவிச்சுடன் நாளை மோத உள்ளார்